மகாராஷ்ட்ரா ஹரியானாசட்டப்பேரவைகளுக்குநாளைநடைபெறும் தேர்தலுக்கானஅளைத்துஏற்பாடுகளும் தயார்நிலையில் உள்ளன

தமிழகத்தில் இரண்டுசட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் ஒருசட்டப்பேரவைதொகுதிக்குமான இடைத்தேர்தலிலும் நாளைவாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது

இந்தியாவில் முதலீடுசெய்யவிரும்பும் சர்வதேசநிறுவனங்களின் பட்டியலைவிரைவில் தயாரிக்கவிருப்பதாகமத்தியநிதியமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் தெரிவித்துள்ளார்

வடகிழக்குபருவமழைதீவிரமடைந்திருப்பதைஅடுத்துமேலும் இரண்டுநாட்களுக்குதமிழகத்தின் பலபகுதிகளில் பலத்தமழைபெய்யக்கூடும் எனவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

பீகார் மாநிலம் சமஷ்டிபூர் மகாராஷ்டிரமாநிலம் சத்தாராஆகிய இரண்டுமக்களவைதொகுதிகளின் இடைத்தேர்தலுக்கானவாக்குப்பதிவும் நாளைநடைபெறஉள்ளது

மகராஷ்டிரமாநிலத்தில் பிஜேபி சிவசேனாகூட்டனிக்கும் காங்கிரஸ் தேசியவாதகாங்கிரஸ் கூட்டனிக்கும் இடையேமுக்கியபோட்டிநிலவுகிறது மகாராஷ்டிராநவநிர்மாண் சேனா பகுஜன் சமாஜ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட இந்தியகம்யூனிஸ்ட் கட்சிகளும் களத்தில் உள்ளன

ஹரியானாமாநிலத்தில் பிஜேபி காங்கிரஸ் இடையேபிரதானபோட்டிநிலவுகிறது

ராஜஸ்தான்

விழுப்புரம் தமிழ்நாட்டில் மாவட்டம் விக்கிரவாண்டி நெல்லைமாவட்டம் நாங்குநேரிஆகிபசட்டப்பேரவைதொகுதிகளில் நாளை இடைத்தேர்தலுக்கானவாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் காமராஜ் நகர் சட்டப்பேரவைதொகுதியிலும் நாளைவாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதற்கானதயாரிப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றுவருகின்றன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுவருகின்றன

தேசநிர்மாணத்திற்குதிரைப்படகலைஞர்கள் தங்களின் படைப்பாக்கஉணர்வைபயன்படுத்தவேன்டும் என்று பிரதமர் திருநரேந்திரமோடிகேட்டுக்கொண்டுள்ளார்

படைப்பு திறன் என்பதுமகத்தானதுஎன்றுகூறியஅவர் இதனைநாட்டின் நலனுக்காகபயன்படுத்தவேண்டும் என்றார் மகாத்மாககாந்தியின் சிந்தனைகளைபிரபலப்படுத்தும் வகையில் உலகில் பல்வேறுதிரைப்படங்களும் தொலைக்காட்சிகளும் சிறந்த பங்களிப்பைசெலுத்தியிருப்பதாகஅவர் கூறினார் கலாச்சாரம் தொடர்பானநான்குஒளிப்படகாட்சிகளையும் பிரதமர் வெளியிட்டார் இந்தியாவிற்குஅதிகஅளவிலானசுற்றுலாபயணிகள் வரும் வகையில் திரைப்படத் துறையினர் படைப்புகளைஉருவாக்கவேண்டும் என்றுபிரதமா் வலியுறுத்தினாா் தண்டியில் அமைக்கப்பட்டுள்ளமகாத்மாகாந்தியின் அருங்காட்சியகத்தையும் ஒற்றுமைக்கானசிலையையும் பார்வையிடுமாறுதிரைப்படத்துறையினரைபிரதமர் கேட்டுக்கொண்டார்

இந்தசந்திப்பில் ஷாருக் கான் அமீர்கான் ராஜ்குமார் ஹிரானி அனுராக் பாசு கங்கணாரனாவத் உள்ளிட்டபிரபலதிரைக்கலைஞர்கள் இடம்பெற்றிருந்தனர் இந்தியாவில் புதலீடுசெய்யவிரும்பும் சர்வதேசநிறுவனங்களின் பட்டியலைவிரைவில் தயாரிக்கவிருப்பதாகமத்தியநிதியமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் தெரிவித்துள்ளார் சர்வதேசசெலாவணிநிதியம் உலக வங்கிஆகியவற்றின் கூட்டங்களில் பங்கேற்பதற்காகஅமெரிக்காசென்றுள்ளஅவர் வாஷிங்டனில் இந்தியாவைசேர்ந்தசெய்தியாளர்களைசந்தித்தபேசினார் அமெரிக்காவைசேர்ந்தவர்த்தகர்கள் மட்டுமின்றி ஐரோப்பியஒன்றியம் பிரிட்டன் போன்றநாடுகளைசேர்ந்தவர்த்தகர்களும் சீனாவில் இருந்தும் பிறநாடுகளிலிருந்தும் வெளியேறும்போதுநிச்சுயம் இந்தியாவைதெரிவு செய்வார்கள் என்றுதிருமதிநிர்மலாசீதாராமன் நம்பிக்கைதெரிவித்தார் சந்தையைபயன்படுத்திகொள்வதற்குஉகந்தசூழ்நிலையைஉருவாக்க இந்தியாவின் இந்தியாவிரும்புகிறதுஎன்றும் அவர் கூறினார் இந்தியா அமெரிக்கா இடையேயானவர்த்தகபேச்சுவார்த்தைமுழுவேகத்தில் நடைபெற்றுவருவதாகவும் விரைவில் இது நிறைவடையும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இதுசும்பந்தமாக ஐ எம் எஃப் தலைமையகத்தில் அமெரிக்கநிதியமைச்சர் திரு ஸ்டீவென் நூச்சினுடன் விவாதித்ததாகவும் அடுத்தமாததுவக்கத்தில் இந்தியாவுக்குவரவிருப்பதாகவும் தாம் திருமதிநிர்மலாசீதாராமன் கூறினார் இதற்கிடையேதிரு நூச்சினுடனானபேச்சுவார்த்தைபயனுள்ளதாக இருந்ததுஎன்றுமத்தியநிதியமைச்சகசெய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஜம்முகாஷ்மீர் மாநிலம் குப்வாராமாவட்டஎல்லையில் உள்ள தங்கார் பகுதியில் பாகிஸ்தான் படையினர் இன்றுசண்டைநிறுத்தஒப்பந்தத்தைமீறி துப்பாக்கிச்சூடுநடத்தியதிலும் குண்டுகள் வீசிதாக்கியதிலும் இரண்டுராணுவவீரர்கள் உயிரிழந்தனர் பொதுமக்களில் ஒருவர் கொல்லப்பட்டார் மேலும் ரானுவவீரர்கள் மூன்றுபேர் உட்படளட்டுபேர் காயமடைந்திருப்பதாககாவல்துறைஅதிகாரிகள் தெரிவித்தனர் பாகிஸ்தானின் பதங்கு குழிகள்மீது இந்தியராணுவத்தினர் தாக்குதல் நடத்தினர் இதையடுத்துபாகிஸ்தான் தரப்பில் பலத்தசேதமும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டதாக இந்தியரானுவத்தினர் தெரிவித்தனர்

நிதிபாதுகாப்பில் இலங்கைமேற்கொண்ட புதியநடவடிக்கைகளைபாராட்டிகருப்புப் பட்டபலிலிருந்து இலங்கைநீக்கப்பட்டிருப்பதாகஅவர் கூறினார்

சிரியாவிலிருந்துவெளியேறும் அமெரிக்கதுருப்புகள் அனைத்தும் ஈராக்கின் மேற்குபகுதிக்கும் செல்லும் என்பதுதற்போதையதிட்டம் எனஅமெரிக்கபாதுகாப்பு அமைச்சர் திருமார்க் எஸ்பெர் தெரிவித்துள்ளார் அமெரிக்கரானுவம் ஐ எஸ் தீவிரவாதிகளுக்குஎதிரானநடவடிக்கைகளைதொடரும் என்றும் அவர் கூறினார்

இந்தப் போட்டியில் தேசியவிருதுபெற்றஅபிஷேக் ஷாவின் ஹெல்லாரோ மலுஅசோகனின் மலையாளத்திரைப்படம் உயரே ஆகியவை பங்கேற்கின்றன அல்ஜீரியா கொரியா ருமேனியா அமெரிக்காஆகியநாடுகளின் திரைப்படங்களும் இந்தபோட்டியில் இடம்பெறுகின்றன வெற்றிபெறும் திரைப்படத்திற்குவெள்ளிமயில் பத்துலட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசுமற்றும் சான்றிதழ் வழங்கப்படும்